தவிர பொதுவாக அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது

நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது

உயிரிழந்தனர் சி பி எஸ் இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன

இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஐந்தாவது கட்ட வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது ஒருசில அசம்பாவிதங்களைத் தவிர வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிய் திருமதி ஸ்மிருதி இரானி திரு ராஜ்ய வர்த்தள் ரத்தோர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இன்றைய தேர்தலில் களத்தில் உள்ளனர் மேற்குவங்கம் கஷ்மீரில் ஒரு சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேற்குவங்கத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அறிக்கை அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் பராக்பூர் மக்களவைத் தொகுதியில் மறு தோ்தல் நடத்த வேண்டுமென்று பிஜேபி கோரியுள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுகி நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்த உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார் இதற்கிடையே மக்களவைக்கு ஆறாவது மற்றும் இறுதி கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஒடிஸாவில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிவாரண உதவி வழங்க அவர் உத்தரவிட்டார்

மாநிலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கு மத்திய குழு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

அஇஅதிமுக வின் இரண்டு சுட்டமன்ற உறுப்பினா்களுக்கு பேரவைத் தலைவா் திரு தனபால் அனுப்பிய தகுதிநீக்க நடவடிக்கை தொடர்பான நோட்டீஸுக்கு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் திரு தீபக் குப்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தது இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால தடையை நீக்குவதற்கு சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின தகுதிநீக்க நோட்டஸுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால விதித்திருப்பதை மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ வரவேற்றுள்ளார் எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபத்திற்காக அஇஅதிமுக அரசு மீது குற்றம் சுமத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரவக்குறிச்சில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவா் தமது கட்சியிலிருந்து விலகியவர்கள் எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாகக் குறிப்பிட்டார் ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட போது திமுக அதற்கு எதிராக வழக்கு தொடுத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் தோல்வி பயம் காரணமாகவே அஇஅதிமுக அரசு உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாமல் இருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் சூலூரில் தமது கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேரித்த அவர் உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் மக்களின் அடிப்படை தேவைகளி நிறைவேறிவிடும் என்றார் சுட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களும் மக்களைத் தேடி வர் வேண்டுமென்றும் அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டுமென்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மீது முன்னாள் பெண் ஊழியர் ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் ஆதாரம் இல்லை என்று மூன்று நீதிபதிகள் அடங்கிய உள்விவகாரங்கள் விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது பாலியல் புகா் தொடர்பாக விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான குழு புகாரில் அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லை என்று கூறி மனுவை நிராகரித்தது

மாணவர்களைவிட மாணவிகள் இரண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளதாக சி பி எஸ் இ கூறியுள்ளது

தேர்ச்சி விகிதத்தில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் அது கூறியுள்ளது

ரயில் தாமதம் காரணமாக மாணவர்கள் நீட் தேர்வு எழுத முடியாதது குறித்து கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி மற்றும் அம்மாநில தலைமை செயலாளர் திரு விஜயபாஸ்கர் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தலைமையிலான கூட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி கடிதம் எழுதியதை அடுத்து மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தேர்வு எழுதம் மையம் மாற்ற்பபட்டதை அடுத்து கர்நாடகாவின் வடக்கு மாவட்டங்களைச் சோ்ந்த மாணவா்கள் ஹம்பி எக்ஸ்பிரஸ் மூலம் தேர்வு எழுதச் சென்றனா் இந்த ரயில் ஐந்து மணி நேரம் தாமதமாகச் சென்றதால் மாணவர்கள் தேர்வு எழுத முடியவில்லை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் பருவமழை காலங்களில் வீணாகும் நீரை அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு திருப்பி விடுவதற்கான திட்டம் வகுப்பதற்கு குழு ஒன்றை அமைக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு யோசனை தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் இது போன்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அதை தமிழகம் முழுவதும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின்போது நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் இந்த யோசனையை தெரிவித்தார்

இந்த வழக்கில் விசாரணை நிறைவு பெறுவதற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கோரியதை அடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்து வெங்கிலி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நிகழ்ந்த சாலை விபத்தில் ஏழு போ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனா் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ரயில்வே ஊழியர் ஒருவர் குடும்பத்தினருடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது முன் டயர் வெடித்ததல் சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து ஆம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் அருகே ஓடும் ரயில்களில் பெண்களிடம் நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே காவல்துறை தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க சி ச சி ச டி வி ச கண்காணிப்பு ச கேமராக்கள் பொருத்த பரிந்துரை செய்யப்பட்டள்ளதாகக் கூறினார் சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையா்களை கண்டுபிடிக்க ரயில்வே பாதுகாப்புத்துறை தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தாா் இதற்கிடையே இந்த சம்பவம் தொடா்பாக தமிழக ரயில்வே காவல்துறை இயக்குநா் திரு சைலேந்திரபாபு சேலத்தில் ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ரயில் பயணியகளின் அச்சத்தைப்போக்க ரயில்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று திரு சைலேந்திரபாபு தெரிவித்தார் பத்து ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளதாக ரிச்வ் வங்கி கூறியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரிசர்வ் வங்கியின் தென்மணடல பொதுமேலாள் திரு மோகன் பத்து ரூபாய் நாணயங்கள் செல்வாது என கூறப்படும் வாந்தியை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கூறினார் சேதமடைந்த ரூபாய் நோட்டுக்களை மாற்றித்தரும் சிறப்பு முகாமை அவர் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார் ஃபோனி புயல் காரணமாக கடந்த ஒருவாரகாலமாக கடலுக்குச் செல்லாமல் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுப் படகு மீனவர்கள் இன்று மீன்பிடிக்கச் சென்றனர் கன்னியாகுமியில் குளச்சல் முட்டம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலிருந்து நாட்டுப் படகுகள் கட்டுமரங்கள் மூலம் கடலுக்குச் சென்ற மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் கரை திரும்பினர்